முன் நிறுத்தப்படுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

திட்டமிட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியிருக்கிறார்

நடவடிக்கைகளால் தொற்றுநோய் பரவாமல் தடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

செய்யப்பட்ட மனுமீதான தீர்ப்பை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது உலகக்கோப்பை ஹாக்கிப்போட்டியில் இன்று இந்தியா கனடாவை எதிர்கொள்கிறது

விஜய் மல்லையா மெகுல் சோக்சி நீரவ் மோடி உள்ளிட்ட பொருளாதார குற்றவாளிகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்து சட்டத்தின் முன்நிறுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் திரு

புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்தியாவைச் சேர்ந்த பொருளாதாரக் குற்றவாளிகளுக்கு உலகில் இனி எந்தவொரு பகுதியும் அடைக்கலமாக இருக்காது என்று கூறினார்

மோடி குறிப்பிட்டார் மத்திய அரசு மேற்கொண்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் நாட்டின் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோர் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார்

மேல்நிலை கல்வி பாடத்திட்டத்தில் தொழிற்பயிற்சியை ஒரு பாடமாக சேர்ப்பது குறித்து தமிழக அரசு ஆய்வு செய்து வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியிருக்கிறார் ஈரோட்டில் நேற்று ஜவுளிக் கண்காட்சியை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இதனால் ஜவுளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார் திமுக ஆட்சிக் காலத்தில் ஒவ்வொரு கிராமத்திலும் அமைக்கப்பட்ட அண்ணா நாலகத்தில் எந்தெந்த நாலகங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகிறதோ அவற்றை கணக்கிட்டு தொடர்ந்து செயல்பட உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கும் என்றார் தமிழ்நாட்டில் விளை நிலங்கள் வழியாக மின்சாரப் பாதை அமைக்கும் பிரச்சினைக்கு விவசாயிகளிடம் பேச்சு நடத்தி தீர்வு காணப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியிருக்கிறார் ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்திற்கு எதிராக சில விவசாய அமைப்புக்களை சில அரசியல் கட்சிகள் போராட்டத்திற்கு தூண்டி வருவதாக குற்றம் சாட்டினார் சாயப்பட்டறை ஆலைகளிலிருந்து கழிவு நீரை சுத்திகரித்து வெளியேற்ற திருப்பூர் நாமக்கல் கரூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதில் தொழில் நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார்

கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மக்கள் நல்வாழ்வுத்துறை எடுத்த பன்முக நடவடிக்கைகளால் தொற்றநோய் பரவாமல் தடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார்

குப்பைகள் தேங்கியுள்ள பகுதிகளில் ஈக்கள் உற்பத்தியாவதைத் தடுக்கவும் தன்னீர் தேங்கியுள்ள பகுதிகளில் கொசுக்கள் உற்பத்தியாவதைத் தடுக்கவும் க்ளோரின் பரிசோதனை குழுக்களும் பூச்சிகளைக் கட்டுப்படுத்தும் குழுக்களும் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் கடந்த நான்கு மாதங்களில் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் கூறியிருக்கிறார் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த மாதம் சென்னையில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கடந்த மாநாட்டை விட அதிக முதலீடு கிடைக்கும் என்றார் உலகில் சீனாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் மட்டுமே மனித வள திறன் அதிகமாக இருப்பதால் பல்வேறு நாடுகள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க ஆர்வம் காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார்

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்துப் பேசினார்

உள்துறை அமைச்சர் திரு

மீன்பிடி தடைக்காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க உத்தரவிடக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மலுவை விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர் இந்த வழக்கில் சென்னை மாநகராட்சி ஆணையரை எதிர்மனுதாரராக சேர்க்க உத்தரவிட்ட நீதிபதிகள் குப்பைகள் நிறைந்து காணப்படும் மெரினா கடற்கரைப்பகுதியை சுத்தமாக வைத்திருக்க மீனவர்களும் மாநகராட்சிக்கு ஒத்துழைக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டனர் இலங்கை நாடாளுமன்றத்தைக் கலைத்து அந்நாட்டின் அதிபர் திரு சிறிசேனா உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுமீதான தீர்ப்பை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது

இலங்கை வரலாற்றில் உச்சநீதிமன்ற அமர்வு நீண்டநேரம் விசாரித்த மனுக்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது

ஐரோப்பிய யூனியனிலிருந்து விலகுவது என்ற பிரிட்டனின் முடிவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் ஆதரவு திரட்டும் நடவடிக்கையில் அந்நாட்டு பிரதமர் திருமதி தெரலே மே ஈடுபட்டுள்ளார்

கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியைத் தடுக்க அதன் உற்பத்தியை கணிசமாக குறைத்துக் கொள்ள பெட்ரோலிய உற்பத்தி நாடுகள் முடிவு செய்துள்ளன மத்திய அரசின் தலைமைப் பொருளாதார ஆலோசகராக டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம் நியமிக்கப்பட்டுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் முதலில் உலகக்கோப்பை ஹாக்கி குறித்த செய்திகள் பாடல் ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இன்று இந்தியா கனடாவை எதிர்கொள்கிறது

இதன் மூலம் ஆஸ்திரேலியா காலிறுதிக்கு நேரடியாக தகுதி பெற்றது

ஈரப்பதம் காரணமாக ஆட்டம் சற்று தாமதமாக தொடங்கியது மீண்டும் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது

சென்னையில் நடைபெறும் ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கேரளா திணறி வருகிறது